ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மஹாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவியை ராஜிநாமா செய்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார் உரிமை கடமை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்பதால் குடிமக்கள் தங்களின் உரிமைகளை வலியுறுத்தும் அதே வேளை கடமைகளையும் மறந்துவிடக் கூடாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

இந்திய இனநாயகம் உலக அளவில் மதிக்கப் படுவதாகவும் இந்திய அரசியல் சாசனம் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை போற்றத்தக்கது என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி ஒத்துழைப்பான கூட்டாட்சியை நோக்கி நாம் நகர்ந்து வருவது இந்திய அரசியல் சாசனத்தின் துடிப்பு மிக்கத் தன்மைக்குச் சான்றாகும் என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்கும் போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு உண்மையாக இருந்து மக்கள் சேவைக்கு முதல் முன்னுரிமை அளிக்கவேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தின் கலப்புக் கூட்டத்தில் பேசுகையில் அரசியல் சாசனத்தின் அனைவரும் உள்ளடக்கிய தன்மை மிக வலிமையானது என்றும் நாட்டின் சவால்களை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்ள இதுவே நம்மை முன்னிலைப் படுத்துவதாகவும் கூறினார் அரசியல் சாசனத்தின் வலிமை காரணமாகவே இந்தியா தனது நற்பண்புகளையும் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தையும் நிலைநிறுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார்

நாடாளுமன்றத்தின் கலப்புக் கூட்டத்தை காங்கிரஸ் தலைமையிலான எதிர் கட்சிகள் புறக்கணித்தன கலப்புக் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போதே காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிய் சிவசேனா வைச் சேர்ந்த திரு அரவிந்த் சாவந்த் உள்ளிட்ட எதிர்கட்சித் தலைவர்கள் நாடாளுமன்றம் எதிரே அமைந்துள்ள அம்பேத்கார் சிலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மஹாராஷ்டிர மாநிலத்தில் அரசு அமைக்கப் பட்ட விதத்தைக் கண்டித்தனர் நடப்பு அரசு அரசியல் சாசன வரம்புகளை மீறுவதை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதே தங்களின் நோக்கம் என்று டாக்டர் மன்மோகன்சிங் தெரிவித்தார் ஆயினும் பகுஜன் சமாஜ் பிஜு ஜனதாதளம் தெலுங்கு தேசம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற கலப்புக் கூட்டத்தில் கலந்துகொண்டன

இன்று மாலை மும்பை ஆளுனர் மாளிகையில் ஆளுனர் திரு பகத்சிங் கோஷ்யாரி யை அவர் சந்தித்து ராஜிநாமா கடிதத்தை சமர்ப்பித்தார் முன்னதாக இன்று துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் பதவியை ராஜிநாமா செய்து விட்டதால் அரசு பெரும்பான்மை வலுவை இழந்து விட்டதாக செய்தியாளர்களிடம் திரு ஃபட்னவிஸ் கூறினார் பிஜேபி குதிரை பேரங்களில் ஈடுபடாது என்றும் பொறுப்பான எதிர் கட்சியாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மஹாராஷ்டிரா சட்டமன்றத்தில் நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த இன்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் முதலமைச்சர் பதவியை திரு ஃபட்னவிஸ் ராஜிநாமா செய்துள்ளார் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றிபெறுவோம் என்று பாரதிய ஜனதாவும் அரசு தோற்கடிக்கப்படும் என்று சிவசேனா காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரசும் கூறியிருந்த நிலையில் முதலமைச்சரின் ராஜிநாமா முடிவு வெளியாகி உள்ளது நீதிபதிகள் திரு

வி ரமணா திரு அசோக் பூஷன் திரு

புதுச்சேரியில் எழுபதாவது அரசியல் சாசன தினமான இன்று பாரதி பூங்காவில் உள்ள அரசியல் சாசன சிற்பி அண்ணல் அம்பேத்காரின் திருவுருவச்சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து துணை சபாநாயகர் திரு பாலன் வேளாண் அமைச்சர் கமலக்கண்ணன் மற்றும் திமுக அஇஅதிமுக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக சட்டமன்ற ஊழியர்களுக்கு சட்டப்பேரவை செயலர் திரு வின்சென்ட் ராயர் அரசியல் சாசன தின உறுதிமொழி செய்து வைத்தார் இதற்கிடையே ராஜ் நிவாசில் ராஜ் நிவாஸ் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அரசியல் சாசனப் படியான குடிமக்களின் கடமைகளை வாசித்து அரசியல் சாசன தின உறுதிமொழி செய்துவைத்தார்

கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயத்தை மையப்படுத்தி புதிய கால்நடை பண்ண தொடங்கப்படும் என்றும் தமிழகத்தில் இவ்வாண்டும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு மக்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பன்னீர்செல்வம் மற்றும் திரு சிவி சண்முகம் உள்ளிட்ட அமைச்சர்களும் தலைமைச் செயலர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று காலில் சிறு அறுவை சிகிச்சை செய்துகொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வேகமாக குணமடைந்து வருகிறார்

தம்மை யாரும் மருத்துவமனைக்கு வந்து பார்க்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரி மாநிலத்திற்குத் தேவையான பால் உள்ளுர் அளவிலேயே உற்பத்தி செய்யப்படுவதை உறுதிப்படுத்த புதிய கொள்கை ஒன்றை அரசு உருவாக்க வேண்டும் என்றும் திரு சாமிநாதன் வலியுறுத்தினார் இதற்கிடையே புதுச்சேரி மாநில அரசு ஊழியர்களின் மத்தியக் கூட்டமைப்புச் செயலர் திரு லட்சுமணசாமி நேற்று பாண்லே பாலின் தாத்தை விமர்சித்துப் பேசியதாகக் கூறியும் அதைக் கண்டித்தும் பாண்லே ஊழியர்கள் இன்று பணிகளைப் புறக்கணித்து வழுதாவூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அனைத்துத் தொழிற்சங்க அமைப்புகளும் இப்போராட்டத்தில் பங்கேற்றன போலீசார் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டு திரு லட்சுமணசாமி மீது காவல்துறையில் புகார் கொடுக்க முடிவு செய்தனர்

மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா விளையாட்டு போட்டிகளுக்கான பார்வையாளர் திரு தன்சுக் சட்பார் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர்

டாமன் டையூ மற்றும் தாத்ரா நாகர் ஹவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்களை ஒருங்கிணைப்பதற்கான மசோதாக்களை மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார்

மாநிலங்களவை யில் திருநங்கையர் உரிமைப் பாதுகாப்பு மசோதா இன்று குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப் பட்டது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப் பட்டுள்ள இம்மசோதாவில் திருநங்கையர் குடும்பத்தின் ஒரு பகுதியாக வசித்து குடும்பத்துடன் வாழ உரிமை வழங்கப் பட்டுள்ளது

ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் அரசியல் சாசனத்தின் வலிமை காரணமாகவே ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை இந்தியா நிலைநிறுத்தி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மஹாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் பதவியை ராஜிநாமா செய்துள்ளார் தமிழகத்தில் புதிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடக்கி வைத்தார்